பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்து கொண்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் மீது தொய்வில்லாத நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உறுதியான அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

உயரிய நாரிகக்தி விருதுகளை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

ராஞ்சியில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் வாரணாசியில் உள்ள பாபா விஸ்வநாத் ஆலயம் கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தக் கோவில் பிரகாரத்திற்கும் மெருகூட்டும் திட்டத்திற்கும் இன்று காலை அவர் அடிக்கல் நாட்டினார் பாதுகாப்பிலும் அழகிலும் இந்தப் பிரகாரம் எல்லா கோவில்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்று தமது பேச்சில் பிரதமர் குறிப்பிட்டார் கோவில் பிரகாரம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று நமது சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளும் பண்பாட்டு மதிப்பீடுகளும் இந்த பிரகாரத்தை உருவாக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் உலகப் புகழ்பெற்ற இந்தக் கோவிலைச் கற்றிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் துணிச்சல் இதுவரை எவருக்கும் இல்லையென்றும் அவர் கூறினார் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் இருக்கும் நாற்பது கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காஸியாபாத் மாவட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பல வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

காஸியாபாதில் தில்ஷத் கார்டன் ஷஹீத் ஸ்தல் இடையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தரைக்கு மேலே அமைக்கப்பட்டுள்ள இந்த ரயில் மார்க்கத்தில் எட்டு ரயில் நிலையங்கள் உள்ளன காஸியாபாத் தில்வி இடையே மக்களின் போக்குவரத்துக்கு இது பேருதவியாக இருக்கும் இதுதவிர காஸியாபாதில் ஹிண்டன் சிவில் விமானப் போக்குவரத்து முனையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி தாவாவில் கமுகத் தீர்வு காணும் பொறுப்பை உச்சநீதிமன்றம் மத்தியஸ்தர்கள் குழுவிடம் ஒப்படைத்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் ஒய்வு பெற்ற நீதிபதி திரு கலிஃபுல்வா இந்த மத்தியஸ்தர் குழுவுக்குத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்

இந்த தாவா குறித்த விசாரணையை ஃபைசாபாதில் ஒரு வாரத்திற்குள் தொடங்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நான்கு வாரத்திற்குள் சமரச குழு உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் எட்டு வாரத்திற்குள் விசாரணையை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவில் கூறியிருக்கிறது சமரசக் குழுவினர் மேலும் உறுப்பினர்களை குழுவில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் சிரமத்தை சந்திக்க நேர்ந்தால் உச்சநீதிமன்றத்தின் உதவியை நாடலாம் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இந்த விசாரணை ரகசியமாக நடக்க வேண்டுமென்றும் விசாரணை விவரத்தை ஊடகங்கள் வெளியிடக் கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள்

பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்து கொண்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் மீது உறுதியான நீடித்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அமெரிக்கா அறிவறுத்தியுள்ளது வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவுத் துறையின் உதவி செய்தி தொடர்பாளர் திரு ராபர்ட் பல்லாடினோ செய்தியாளர்களிடம் இதைக் கூறினார் புல்வாமா தற்கொலைத் தாக்குதலுக்குப் பின் ஜெய்ஷே முகமது முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தூக்குதல் மற்றம் உலக நாடுகளின் நிர்ப்பந்தம் காரணமாக பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் மீது சில நாட்களாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அமெரிக்காவின் வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளை தொய்வின்றி தொடர வேண்டும் என்றும் பயங்கரவாத அமைப்புகள் பிராந்திய அளவில் ஸ்திரத் தன்மைக்கு ஊறு விளைவிக்கும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றும் அவர் கூறினார் பயங்கரவாதிகளை ஒடுக்கவும் அவர்களுக்கு புகலிடம் அளிக்காமல் தடுக்கவும் அவர்களுக்கு நிதி வசதி அளிப்பதை தடுத்து நிறுத்தவும் ஐநா பாதுகாப்புக்குழு எடுத்த முடிவை பாகிஸ்தான் முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமென்றும் திரு ராபர்ட் குறிப்பிட்டார் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பெண்களின் சாதனைகளை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதியை மகளிர் தினமாக அரக்களும் அரக சாரா அமைப்புகளும் இதரக் குழுக்களும் கொண்டாடி வருகின்றன மகளிரும் பெண் குழந்தைகளும் புத்தமைப்புகள் மூலம் ஆண்களுக்கு நிகராக சாதனை படைப்பதை ஊக்குவிப்பதே இந்த தினத்தின் நோக்கமாகும் மகளிர் தினத்தை முன்னிட்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள் மகளிர் மேம்பாட்டுக்காக அரசு ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்திருப்பது பெருமிதம் அளிக்கிறது என்று பிரதமர் தமது டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார் பல்வேறு துறைகளிலும் மகளிர் படைத்துள்ள சாதனை குறித்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி தமது வாழ்த்துச் செய்தியில் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு அமைப்பிற்கும் அடித்தளமாக இருப்பவர்கள் பெண்கள்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மகளிர் தினமான இன்று மகளிரின் சேவைக்கூக வழங்கப்படும் உயரிய கௌரவ விருதான நாரிசக்தி விருதுகளை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார் இந்த விருதுக்கு நாற்பது பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்திற்கு சிறப்பாக பணியாற்றிய பெண்கள் மற்றும் நிறுவனங்களை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இந்த விருதை ஆண்டுதோறும் வழங்குகிறது இந்த ஆண்டில் நாரிசக்தி புரஸ்கார் விருது மத்தியில் உள்ள பல்முனை சேவை மையத்திற்கும் மாநில சேவை மையத்திற்கும் வழங்கப்படுகிறது பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பது பெண் கல்வி மற்றும் மேம்பாட்டுத் திட்டத்தை நிறைவேற்றுவது ஆகியவற்றில் சிறப்பாக செயல்படும் மையங்கள் இதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன சர்வதேச மகளிர் தினமான இன்று பெண்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் திரைப்படங்கள் இன்று மும்பையில் அரசின் திரைப்பட பிரிவினால் திரையிடப்படுகின்றன அங்குள்ள புதிய அருங்காட்சியக கட்டிடத்தில் மாலை ஏழு மணிக்கு இந்த திரைப்படங்களை பார்க்கலாம் அரசின் திரைப்படப் பிரிவுடன் இணைந்து இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் மகளிர் அமைப்பு மகளிர் முன்னேற்றம் தொடர்பான இரண்டு ஆவணப்படங்களை திரையிடுகிறது இந்தியாவும் கோஸ்ட்டாரிக்காவும் பல்வேறு புத்தாக்க தொழில்நுட்பத்தில் பரஸ்பர நலனை முன்னிட்டு பணிபாற்ற முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியிருக்கிறார் கோஸ்ட்டாரிக்கா தலைநகர் சான்ஜோஸ் ல் தொழிலதிபர்கள் கூட்டத்தில் இன்று காலை அவர் உரையாற்றினார்

மாறி வரும் உலகச் சசூழ்நிலையில் இந்தியாவும் கோஸ்ட்டாரிக்காவும் தங்கள் உறவை வளர்த்துக் கொள்ள ஏராளமான வாய்ட்புள்ளது என்றும் இருநாடுகளும் தங்கள் பொருளாதார பலத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார் பராகுவே கோஸ்ட்டாரிக்கா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட குடியரசு துணைத் தலைவர் பயணத்தின் இறுதிகட்டமாக சான்ஜோஸ் சென்றார் செஷல்ஸ் குடியரசில் இந்தியாவின் துதராக இருக்கும் டாக்டர் ஆஸஃப் சயீத் சவுதி அரேபியாவின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்

திரு சயீத் ஏற்கனவே அரசியல் பொருளாதார கலாச்சாரப் பணிகளையும் தூதரகப் பணிகளையும் கையாண்டுள்ளவர் ஹஜ் நிர்வாகக் குழுவிலும் இடம் பெற்றிருந்தார் ஏமன் நாட்டின் துதராகவும் சிகாகோ மற்றும் ஜெட்டாவில் தூதரக அதிகாரியாகவும் ஏற்களவே பணியாற்றியவர் பாகிஸ்தான் ரானுவத்தின் விஷமத்தனமான நடவடிக்கைகள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு இந்திய ரானுவம் முழு பலம் பெற்றிருக்கிறது என்று ரானுவ தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் உள்ள பார்மர் மற்றும் கராத் கார்கில் உள்ள ராணுவ முகாம்களுக்கு நேற்று சென்ற திரு பிபின் ராவத் ராணுவ பணிகளை ஆய்வு செய்தாா்